இந்த சுட்டம் எந்தவொரு மதத்திற்கும் எதிரானது அல்ல என்று சுட்டத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளார்

கார்கில் போரில் இந்தியா வெற்றியடைந்ததன் இருபதாம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

ஆப்ரேஷன் விஜய் என்ற பெயரில் இந்திய வீரர்கள் ஊர்கில் பகுதியில் அதிரடியாக நழைந்து இப்போரில் வெற்றி பெற்றளர் இதனை நினைவுக்கூறும் வகையில் கார்கில் விஜய் திவாஸ் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் உள்ள கார்கில் நினைவுச் சின்னத்தில் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இப்போரில் உயிரிழந்த வீரர்களின் நினைவாக அஞ்சலி செலுத்துகிறார் புதுதில்லியில் உள்ள ரானுவ வீரர்கள் நினைவுச் சின்ளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தவுள்ளார்

குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு கொண்டாட்டங்கள் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது மாளிக்ஷவ் எமயத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் மூத்த போர் வீரர்களும் அதினரிகளும் விவாதிக்க உள்ளனர் இந்த ஆண்டு நினைவில் கொள் ஒன்று சேர் வெற்றி பெறு என்ற கருப்பொருளுடன் இந்த திளம் கொண்டாடப்படுகிறது எல்லை பாதுகாப்பு விவகாரத்தில் பாகிஸ்தான் எக்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று ரானுவத் தலைமை தளபதி திரு பிபின் ராவத் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்லை விவகாரத்தில் தெளிவாள முடிவுகளை தற்போதைய அரசு எடுத்து வருவதாக கூறினார் ஏற்களவே இந்திய ரானுவம் பாகிஸ்தாளின் அத்தமீறல்களுக்கு துல்லிய தாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் தெளிவான பதிலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பாகிஸ்தான் ஏதேனும் அத்துமீறல்களில் ஈடுபட்டால் இத்தகைய நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் கூறினார் உள்நாட்டு மற்றும் எல்லையோர பாதுகாப்பப மேலும் மேம்படுத்த ஒருங்கிணைந்த முப்பளடக் குழுக்கள் கொன்டுவரப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தற்போதைய சூழ்நிலையில் முப்பளடகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துதள் மூலம் மேம்பட்ட பாதுகாப்பை வழங்க முடியும் என்று அவர் கூறினார் இதுட்டுமின்றி இணைய பாதுகாப்பு விண்வெளி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் எதிர்கால திட்டங்களுக்கு வழிவகை ஏற்படும் என்று கூறினார்

இருநாடுகளுக்கிடையே கமுக குழல் நிலவிவருவதாகவும் அவர் கூறினார் ரானுவத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து அவர் திருப்தி தெரிவித்தார் நவீள காலத்திற்கு ஏற்றவாறு நாட்டை பாதுகாப்பதில் ரானுவ வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டனார் முத்தவாக் நளடமுறைக்கு தளட விதிக்க வகை செய்யும் இஸ்வாமிய மகளிர் திருமண பாதுகாப்பு மற்றம் உரிமைச் சட்டம் மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது முன்னதாக இந்த மசோதாவைதாக்கல் செய்து பேசிய மத்திய சுட்ட அளமக்கர் திரு ரவிசங்கர் பிரசாத் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பின்னரும் முத்தலாக் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார் இந்த மகோதா குறிப்பிட்டமதத்திற்கு எதிரானது அல்ல என்றும் மகளிர் நலனை மட்டுமே கருத்தில்கொண்டு வடிவமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மசோதாவுக்கு அஇஅதிமுக ஆதரவு தெரிவித்துள்ளது காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஐக்கிய ஐனதா தள் உள்ளிட்ட கட்சிகள் இம்மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தன தேசிய ஜனநாயக கூட்டனி மற்றும் பிஜு ஜனதா தள கட்சியின் ஆதரவுடன் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூவம் நிறைவேறியது தகவல் அறியும் உரிமை சட்ட திருத்த மசோதா நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது ஏற்களவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மளோதா நேற்று மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர் மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையர்களின் பதவி காலம் ஊதியம் படிகள் பனி வளரயறை உள்ளிட்டவற்றை மத்திய அரசு முடிவு செய்தவற்கு இந்த புதிய திருத்த மசோதா வழிவகுக்கிறது முள்ளதாக இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய பனியாளர் நவத்துறை இணையமம்சர் திரு ஜிதேந்திர சிய் தகவல் ஆணையத்தின் தன்னாட்சி அதிகாரத்தை குறைப்பதற்காக இந்த மசோதா கொண்டுவரப்படவில்லை என்று தெரிவித்தார் காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம்ஆத்மி ராஷ்டிரிய ஜனதாதள் ஆகிய கட்சிகள் இந்த மசோதாவை நாடாளுமன்ற தெரிவு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பவேண்டும் என்று வலியுறுத்தின கர்நாடகாவில் மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து அவைத் தலைவர் திரு ரமேஷ் குமார் உத்தரவிட்டுள்ளார் பெய்களுருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

இவர்கள் மூன்று பேரும் நடப்பு சட்டப்பேரவையின் பதவிக்காவம் முடியும்வரை தேர்தலில் போட்டியிட முடியாது என்று அவர் தெரிவித்தார்

இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

எஞ்சியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தூதரக அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஈராள் எல்லையில் அத்துமீறி நுழைந்ததாக எம்டி ராய் என்ற கப்பல் சிறைபிடிக்கப்பட்டது

அவர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் நேற்று சந்தித்து பேசினார் சர்வதேச நாடுகளுக்கிடையே பல்வேறு தகவல்களை பகிரிந்து ஷெள்ளும் வகையில் ஒத்துழைப்பு ஏற்படவேண்டுமௌ குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பல்வேறு துறைகளில் நாடுகளுக்கிடையே தகவல்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றும் இதற்கௌ பிரத்யேக தகவல் களஞ்சியம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் உள்கட்டமைப்பு மேம்பாடு நகர திட்டமிடுதல் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டுமென திரு வெங்கைய நாயுடு கேட்டுக்கொண்டார் பிரதமரின் நகர்ப்புற வீடுவசதி திட்டத்தின்கீழ் கடுதவாக ஒரு வட்சத்து நாற்பாயிரம் வீடுகளை கட்ட மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது

பாகிஸ்தான் சிறையில் உள்ள இந்திபாவின் திரு குல்பூஷன் ஜாதவிந்கு முழுமைபாள தூதரக உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசிவருவதாக தெரிவித்தார் ஜாதவிற்கு பாகிஸ்தானில் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை நிறத்திவைத்து சர்வதேச நீதிமன்றம் தீரப்பளித்ததுடன் அவருக்கு இந்திய தூதரக உதவி கிளடக்க நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டது இதனிடையே பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் தொடர்பாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் அங்கு தீவிரவாத குழுக்கள் செயல்படுவதை அந்நாடு ஒப்புக்கொண்டுள்ளதையே காட்டுவதாக அவர் கூறினார் இளியாவது தீவிரவாத குழுக்களை முழும்பாக அழிக்க பாகிஸ்தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமேன திரு ரவீஸ் குமார் கேட்டுக்கொண்டார் பீகாரில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று நக்ஸல் தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

குஜராத்தில் ஐஏஎஸ் அதிகாரி திரு கவரவ் தகிபாவிற்கு எதிராக பெண் ஒருவர் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க ஐந்து பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவை அம்மாநில அரசு நியமித்துள்ளது பெண் ஐஏஎஸ் அதிகாரி களைளா தோமர் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு புகார்களை விசாரிக்கும் எள அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது தில்லினயச் சேர்ந்த பெண் ஒருவர் திரு கவரவ் மீது புனர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக விசாரனை நடத்த அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ருபானி உத்தரவிள்ளார் அமர்நாத் யாத்திரையில் இதுவரை மூன்று வட்சத்து எட்டாயிரம் பேர் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர் நேற்று மட்டும் ஏழாயிரத்திற்கும் அதிகமாள யாத்ரீகர்கள் அமர்நாத் பளி லிங்கத்தை தரிசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜப்பான் ஒபன் பேட்மின்டன் போட்டியின் காவிறதி ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன